நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார் கொரோனா பெருந் தொற்றுக்கு எதிரான போரில் கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியா வெற்றி பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

கொரோனா பரவாமல் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் நல்ல முறையில் பலன் அளித்து வருவதாகவும் குணமடைவோர் விகிதம் அதிகரித்து சிகிச்சையில் உள்ளவர்கள் விகிதம் குறைந்து வருவதே இதற்குச் சான்றாகும் என்றும் அவர் கூறினார் இன்றைய கலந்துரையாடலில் அனுபவங்களைப் பகிர்ந்து கொண்டதன் மூலம் மாநில அரசுகள் பரஸ்பரம் அதிகப் பலன் அடைந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் கொரோனா பரிசோதனைகளின் விகிதம் குறைவாகவும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாகவும் உள்ள பீகார் குஜராத் போன்ற மாநிலங்களில் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கத் தேவை இருப்பதாக அவர் கூறினார்

தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் மேற்கு வங்கம் உத்தரபிரதேசம் பீகார் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு தத்தம் மாநிலங்களின் கொரோனா நிலவரம் குறித்து எடுத்துக் கூறினர்

பழங்குடி இனத்தைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் விடுதலைக்காகவும் நாட்டின் கலாச்சார மற்றும் உயிரியல் தன்மையை பாதுகாக்கவும் எப்படியெல்லாம் போராடினார்கள் என்பது பற்றிய தகவல்களை அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மக்களுக்கு விளக்கக் கூடியதாக இந்த அருங்காட்சியகங்கள் அமையும் புதுடில்லி ராணுவ மருத்துவமனையில் மூளையில் ஏற்பட்ட ரத்தக் கட்டிக்காக நேற்று அவசர அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி சுவாசக் கருவிகள் இணைக்கப்பட்ட நிலையில் கவலைக்கிடமாகவே கொடர்ந்து நீடிக்கிறார்

புதுச்சேரியில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் திரு கந்தசாமி திரு கமலகண்ணன் ஆகியோர் விரைவில் குணமடைய தாம் வேண்டுவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து கடமைகளில் ஈடுபட்டிருந்த இவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு உள்ளதாகவும் இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என தாம் கேட்டுக் கொள்வதாகவும் ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா நிலவரங்களை எதிர்கொள்ள மாநில அரசு மத்திய அரசிடம் நிதி கோரும் என்று சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு

கொரோனா நிலவரங்கள் காரணமாக புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பொது இடங்களில் சிலை அமைத்தல் ஊர்வலங்கள் மதக் கூட்டங்கள் உள்ளிட்ட கலாச்சார மற்றும் இதர சிறப்பு செயல்பாடுகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியரும் குற்றவியல் நீதிபதியுமான டாக்டர் மாவட்ட உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே உள்ள கோவில்களில் புதிய சிலைகள் மற்றும் பந்தல்களை அமைக்க அனுமதி இல்லை என்றும் இந்த விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதைக் கண்காணிக்க இந்து அறநிலையத் துறை ஆணையர் மூலம் குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கோவில்களில் பிரசாதம் விநியோகிக்கும் பணிகளும் தடை செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரி அரசு ஏனாம் பகுதிக்கு கொரோனா பரிசோதனை கருவி ஒன்றையும் அதை இயக்குவதற்கான தொழில்நுட்ப பணியாளர் ஒருவரையும் அனுப்பி வைத்துள்ளது தற்போது காக்கிநாடா அரசு பொது மருத்துவமனைக்கு மாதிரிகளை அனுப்பி பரிசோதிக்க வேண்டி இருப்பதால் ஏற்படும் கால தாமதங்களைத் தவிர்த்து முடிவுகளை விரைந்து பெற இதனால் ஏதுவாகும் என்று எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகளுக்கு ஃபேவிபிராவிர் மாத்திரைகளைப் பெற்றுத் தர சுகாதார அமைச்சர் திரு

சுப்ரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் அமைச்சர் தமது தோல்விகளை மறைக்கவே பல்வேறு பிரச்சனைகளில் துணைநிலை ஆளுநரை இழுப்பதாகவும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா நிலவரங்களை எதிர்கொள்ள மாநில அரசு மத்திய அரசிடம் நிதி கோரும் என்று சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்